வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோபுதுச்சேரி

வெங்கையா நாயுடு வேண்டுகோள் விடுத்துள்ளார்

நரேந்திர மோடி கூறியுள்ளார்

நாராயணசாமி கூறியுள்ளார்

சாதிகள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு

வெங்கையா நாயுடு வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாம் இலக்காக கொண்டுள்ள நாட்டின் பண்புகளில் ஒவ்வொருவரும் அவர்களது திறன்கள் முழுவதையும் பயன்படுத்தி நிறைவான வாழ்க்கை வாழ சமமான வாய்ப்புகளை அளிக்கும் வகையில் அமைய வேண்டும் என்று அவர் கூறினார்

பின்னர் சாய் கிராமம் என்ற இடத்தில் ஸ்ரீசத்யசாய் ஆதரவற்றோர் அறக்கட்டளையின் வெள்ளிவிழா கொண்டாட்டத்தில் பங்கேற்றார் அப்போது அவர் மேலும் கூறுகையில் இயற்கையை பாதுகாத்து நமது கலாச்சாரத்தையும் பேணி சிறந்த எதிர்க்காலத்தை உருவாக்க வேண்டும் என்றும் கூறினார் இந்தியாவில் வாழும் யாருடைய குடியுரிமையையும் குடியுரிமை சட்டம் பறிக்காது என்றும் மத அச்சுறுத்தலால் மற்ற நாடுகளில் இருந்து இந்தியாவில் தஞ்சம் அடைந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார்

பல வாக்குச் சாவடிகளில் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்த தால் அவர்களுக்கு வரிசை எண் எழுதப்பட்ட சீட்டுகள் வழங்கப்பட்டு வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது

இதனிடையே தமிழகத்தில் நகர்புற உள்ளாட்சி தேர்தலை நடத்தும் வரை ஊரக உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளை வெளியிட தடை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது மேலும் ஊரக உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளை வெளியிட தடை இல்லை என்றும் அறிவித்துள்ளது

பிரகாஷ் ஜவ்டேக்கர் கூறியுள்ளார் நாட்டின் வனங்கள் தொடர்பான அறிக்கையை புதுடெல்லியில் இன்று வெளியிட்டு பேசிய அமைச்சர் பாரிஸ் ஒப்பந்தத்தின் இலக்குகளை எட்டும் சரியான பாதையில் நாடு சென்று கொண்டிருப்பதாக கூறினார் இந்திய காடுகளின் டிஜிட்டல் அறிக்கையையும் அமைச்சர் வெளியிட்டார் இந்த அவன அறிக்கையை வனங்கள் தொடர்பான கொள்கைகளை உருவாக்குவதற்கும் மேலாண்மைக்கும் ஆராய்ச்சிக்கும் கல்வி துறைக்கும் பயனளிக்கும்

வளாகத்தில் நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டினை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கிவைக்கிறார் கிராமப்புற வளர்ச்சிக்கு அறிவியலும் தொழில்நுட்பமும் என்பதே இந்நிகழ்வின் மையக் கருத்து கிராமப்புற உற்பத்தி மற்றும் உற்பத்தித் திறன் மேம்பட்ட சமூகப் பொருளாதார சமத்துவம் மற்றும் சமூகப் பொருளாதார வளர்ச்சியின் சமநிலை ஆகியவற்றில் உள்ள சவால்கள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படும்

இதன் வாயிலாக கிராமப்புற மக்களின் சமூக நிலை மற்றும் பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும்

புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் அமைதியான முறையிலும் பாதுகாப்பான முறையிலும் கொண்டாடப்பட போதுமான ஏற்பாடுகள் மாவட்ட நிர்வாகத்தால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார்

இதனையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகளில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இதனிடையே பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய முதலமைச்சர் திரு

நாராயணசாமி காவல்துறை உயர் அதிகாரிகளின் கூட்டத்தை கூட்டினார் மாவட்ட ஆட்சித் தலைவர் காவல்துறை டிஜிபி சீனியர் எஸ் பி மற்றும் உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு

நாராயணசாமி ஒய்ட் டவுன் நகரம் வாகனமில்லா நகரமாக அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் தங்கள் வாகனங்களை பழைய துறைமுக வளாகம் அல்லது இந்திராகாந்தி விளையாட்டு அரங்கில் நிறுத்த வேண்டும் என்றும் கூறினார் அங்கிருந்து சுற்றுலாப் பயணிகளுக்கு கடற்கரை வரை இலவச பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் கூறினார்

புத்தாண்டு கொண்டாட்டத்தின்போது கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் தடையை மீறி கடலுக்குள் இறங்குபவர்களை காப்பாற்ற கடலோர காவல்படைக் கப்பல் நிறுத்தி வைக்கப்படும் என்றும் கூறினார் சுற்றுலாப் பயணிகளுடன் கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று காவல்துறையினர் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் என்றும் சுண்ணாம்பாறு படகு குழாம் சின்னவீராம்பட்டினம் படகு குழாம் பாரடைஸ் பீச் ஆகியப் பகுதிகளில் யாரேனும் கடலில் இறங்கினால் அவர்களை காப்பாற்ற உயிர்காக்கும் வீரர்கள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார் புதுச்சேரி மக்களுக்கு தமது இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்வதாகவும் கடந்த மூன்றரை ஆண்டுகளாக புதுச்சேரி மக்களுக்கு சேவை செய்ய வாய்ப்புகள் அளித்ததற்காக நன்றி தெரிவிப்பதாகவும் துணை நிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி தமது புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் திரு டொனல்ட் டிரம்பை தொலைப்பேசி மூலம் தொடர்பு கொண்டு புத்தாண்டு விடுமுறையின் போது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதை முறியடிக்க தகவல் கொடுத்தமைக்காக நன்றி தெரிவித்தார்

மத்திய அரசின் நேரு யுவகேந்திரா மற்றும் தமிழ்நாடு விளையாட்டு ஆணையம் ஆகியவை இணைந்து நடத்திய நாட்டுப்புற கலைகளில் சிறந்து விளங்கும் மாணவ மாணவிகளை அகில இந்திய அளவில் தேர்வு செய்வதற்கான தேர்வுப் போட்டிகள் விழுப்புரத்தில் இன்று நடைபெற்றது நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் இசைக்கருவிகள் இசைத்தல் சிலம்பாட்டம் உள்ளிட்ட நாட்டுப்புற விளையாட்டுகள் ஆகியவைகளுக்கான போட்டி நடைபெற்றது இதில் கரகாட்டம் ஒயிலாட்டம் பரதநாட்டியம் புலி ஆட்டம் இடம்பெற்றன ஆகியவை நாட்டுப்புற விளையாட்டுகளும் இந்த போட்டியில் கலந்து கொண்டன இதில் சிறந்து விளங்கும் கலை குழுக்கள் திருச்சியில் நடைபெறும் இறுதி போட்டியில் கலந்துகொள்ள தேர்வு செய்யப்படுவார்கள் என்று நேரு யுவகேந்திரா தேர்வுக்குழு தெரிவித்தது புதுவை பகுதி பிள்ளைச்சாவடி ஸ்ரீசீரடி சாய் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீகமல சாயி ஆலயத்தில் புத்தாண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது

ஏனாம் மண்டல விளையாட்டு துறை செயலர் திரு

ஏனாம் பகுதிக்கான வாக்காளர் பட்டியல் பார்வையாளரும் சிறைத் துறை ஐ ஜி யுமான திரு பங்கஜ்குமார் ஜா இன்று ஏனாம் வருகைப் புரிந்தார் ஏனாமில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சேர்க்கை மற்றும் திருத்த நடவடிக்கைகளை அவர் ஆய்வு மேற்கொண்டார் சாவித்ரி நகர் கிரான்பேட் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கைகளை அவர் பார்வையிட்டார் ஏனாம் பகுதி நிர்வாகி திரு சிவராஜ் மீனா உடனிருந்தார் இரு சக்கர வாகன பந்தயங்களில் ஈடுபடும் இளைஞர்களை தடுக்க காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இதன் தீமைகள் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் மூலமும் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை ஆபத்தான பந்தயம் இல்லாத பாதுகாப்பு பகுதிகளாக மாற்ற வேண்டும் என்றும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவில் நடைபெறும் இரு சக்கர வாகன பந்தயங்களின் எண்ணிக்கை வாரத்துக்கு வாரம் அதிகரித்து வருகிறது